அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள புல் புயல் நாளை மறுநாள் பங்களதேஷ் மேற்குவங்கம் இடையே கரையை கடக்ககடகூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பங்களாதேசுக்கு எதிரான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

பதக்கங்களை வென்றது துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் பத்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் சிகாகோ ஹூஸ்டன் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் ஆகிய நகரங்களில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்கிறார் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதிக்கழகத்தின் உயர் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் மாநிலத்தில் செயல்படுத்த உள்ள புதிய திட்டங்களுக்கு நிதிகள் பெறுவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

முன்னதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணயர் திரு பழனிசாமி நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான தங்கள் கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலர் திரு சஞ்சய் தத் நப்பிக்கை தெரிவித்துள்ளார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக பணபலத்தை பயன்படுத்தி நான்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதாக கூறினார் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைக்கு தீர்வுகாண மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாகவும் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டினார் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து கட்சி தலைமை உரிய முடிவு எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் போளுரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் திமுக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வெற்றி பெறாது என்றும் கூறினார்

நேற்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொருளாளர் திருமதி பிரேமலதா இதனை தெரிவித்தார் மழை காலத்தில் பாதிக்கப்படும் சாலைகளை உடனுக்குடன் சீரமைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் திருவள்ளுவர் பெயரில் அரசியல் செய்வது தவிர்க்கப்படவேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று இந்திய கம்யூனிஸட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பாலாற்றில் தண்ணீரை சேமிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கோரிக்கை விடுத்தார் தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி நேற்று கோவையில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு இலவச வட்டு பிரசாதம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் நாள் முழுவதும் இந்த பிரசாதம் வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவிமாக்காவங்கள் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலம் கோவிலங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காலை கோவில் நடைகிறந்தது முதல் இரவு நடை அடைக்கப்படும் வரை வட்டு பிரசாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ாகுராஜா பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு முகாம் திருவள்ளுர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் நேற்று நடைபெற்றது பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் தொடங்கி வைத்தார் உரிய விழிப்புணர்வு மூலம் பேரிடரால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகள் உரிய பலனை தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதனை பொதட்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக செக் பண்றோம் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள புல் புயல் அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ளது

மீனவர்கள் வங்கக்கடலுக்கு இன்று செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் வெப்பச்சலனம் காரணமாக இன்றுமுதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஈரானில் யூரேனியம் செறிவூட்டும் பணியை அந்நாட்டு அரசு மீண்டும் தொடங்கி உள்ளது

கர்த்தார்பூர் வழித்தடம் தொடர்பாக பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோவில் பிரிவினைவாதியின் படம் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் சுட்ட விரோத கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு அரசு தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கொடைக்கானல் மலை சாலையில் சுற்றுலா வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஓம்பிரகாஷ் மீனா நேற்று பொறுப்பேற்றுக்கொண்டார்

பங்களாதேக்கு எதிரான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மூன்றாவது மற்றும் இறுதி டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் நாக்பூரில் நடைபெறவுள்ளது

ஆடவர் மற்றும் மகளிர் குழுப்பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது மகளிர் குழுப்பிரிவில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது மகளிர் ஜுளியர் பத்து மீட்டர் பிரிவில் ராகவ் பிரியா வெண்கலப்பதக்கம் வென்றார்

ஜப்பானில் நடைபெற்றுவரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னில் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்